நரேந்திர மோடி இன்றும் நாளையும் மாநில முதலமைச்சர்களுடன் காணொளி காட்சி மூலம் உரையாடுகிறார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றும் நாளையும் மாநில முதலமைச்சர்களுடன் காணொளி காட்சி மூலம் உரையாடுகிறார் இன்று மாலை மூன்று மணியளவில் புதுச்சேரி

ஹர்ஷ்வர்தன் மற்றும் அரசின் மூத்த அதிகாரிகளுடன் பிரதமர் திரு மோடி் ஆலோசனை நடத்தினார் மார்ச் மாதம் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து பிரதமர் ஆறாவது முறையாக முதலமைச்சர்களை சந்திக்கிறார் தற்போது இந்தியாவில் ஐந்தாம் கட்ட பொது முடக்கம் அமலில் உள்ளது கோவிட் தொற்று பரவலுக்கு ஏற்றாற்போன்று சில இடங்களில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன நாடு முழுவதும் நெருக்கடியிலுள்ள நிறுவனங்களுக்குக் கடனுதவி வழங்குவது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தனியார் வங்கி அதிகாரிகளுடனும் வங்கி அல்லாத நிதி நிறுவன அதிகாரிகளுடனும் நேற்று ஆலோசனை நடத்தினார் குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளித்து சிறு மீட்பதற்கு வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் முன் வரவேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நிறுவனங்களுக்கு கடனுதவி அளிக்குமாறு சென்ற வாரம் நடைபெற்ற பொது துறை வங்கி அதிகாரிகளின் கூட்டத்திலும் இதனை அமைச்சர் வலியுறுத்தினார்

இதுவரை இத்திட்டத்தின் கீழ் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது

கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு நாடடில் சுகாதார நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அரசு கூறியுள்ளது பல மாநிலங்களில் கோவிட் தொற்று நோயாளிகளுக்கான படுக்கை வசதிகள் குறைபாடு சுவாசக் கருவி தட்டுப்பாடு மற்றும் ஆக்சிஜன் கருவியுடனான படுக்கை வசதிகள் குறைவு போன்ற தகவல்கள் கிடைத்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது நோயாளிகளுக்கான சிகிச்சைக்கு அதிக கட்டயம் வசூலிப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருப்பதாக அரசு கூறியுள்ளது இதனை சரிபடுத்துவதற்கு மாநில அரசுகள் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் மத்திய அரசின் மருத்துவ திட்டம் போன்றவற்றின் மூலம் தரமான சேவைகளை நோயாளிகளுக்கு வழங்க தனியார் மருத்துவமனைகளுடன் ஆலோசித்து நியாயமான கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை அனைவருக்கும் தெரியும் வகையில் வைக்கவேண்டும் என்று அரசு கூறியுள்ளது

பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் இரண்டு பேர் காணாமல் போயிருந்த நிலையில் அவரக்ள் நேற்று கைது செய்யப்பட்டனர் பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டதாக வெளியுறவுத் துறையின் அதிகாரப் பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன இந்தியாவிலுள்ள பாகிஸ்தான் துாதரக அதிகாரி சையது ஹைதர் ஷாவிடம் அதிகாரிகள் இஸ்லாமாபாத்தில் கைது செய்யப்பட்டதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தது இதனையடுத்து இந்திய அதிகாரிகளிடம் தேவையற்ற விசாரணை செய்யக்கூடாது என்றும் ராஜ்ஜிய பொறுப்பில் செயல்படும் அவர்களுக்குப் பாதுகாப்பு வழங்குவது பாகிஸ்தான் அதிகாரிகளின் பொறுப்பு என்றும் கூறப்பட்டது இதனையடுத்து அவர்கள் இருவரையும் அதிகாரப் பூர்வ வாகனங்களில் தூதரகத்திற்கு உடனடியாக அனுப்பி வைக்குமாறும் எடுத்துரைக்கப்பட்டது

மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் தில்லி துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜல் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஏற்கனவே தில்லியில் நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சருடன் நேற்று முன்தினம் திரு அமித்ஷா ஆலோசனை நடத்தினார்

தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சைக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்வதற்காக நித்தி ஆயோக் குழுவின் உறுப்பினர் டாக்டர் வினோத் பால் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்படடுள்ளதாகவும்திரு அமித்ஷா தெரிவித்தாா்

இன்று சென்னையில் மருத்துவ நிபுணர்கள் குழுவுடன் ஆலோசனை நடத்திய பின்னா் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்

செங்கல்பட்டு செங்கல்பட்டு மறைமலைநகர் நகராட்சிகளிலும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பேரூராட்சிகளிலும் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய ஊராட்சி பகுதிகளிலும் இந்த ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அவா் அதில் குறிப்பிட்டுள்ளாா்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 காய்கறி மற்றும் மளிகைக்கடைகள் மற்றும் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பொதுவிநியோக கடைகள் காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு வரை செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது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

இந்த ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட பகுதிகளில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்